நரேந்திரமோடி தொடர்ந்து இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்றார்

இளமை திறமை மற்றும் அனுபவம் மிகுந்தவர்கள் தனது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சவுதி அரேபிய அரசர் திருசல்மாள் அரபு நாடுகளின் தலைவர்களின் அவசர கூட்டத்தை மெக்காவில் கூட்டியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் தேசிய ஜனநாயகக் கூட்டணித் தலைவா் பிரதமா் திரு நரேந்திரமோடி தொடர்ந்து இரண்டாவது முறையாக நாட்டின் பிரதமராக நேற்று இரவு பதவியேற்றார் அவருடன் புதியஅமைச்ச்களும் பதவியேற்றுக் கொண்டனர் புதுதில்லியில் உள்ள குடியரசுத்தலைவர் மாளிகயைில் நடைபெற்ற வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் அவரது அமைச்சரவையில் இடம் பெற்றுள்ள புதிய அமைச்சள்களுக்கும் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தாா்

திருமதி

திருமதி

திருமதி

டாக்டர்

திரு முக்தார் அபாஸ் நக்வி திரு

ரகசியக்காப்புறுதியும் செய்து வைத்தாா் தளிப்பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களும் நேற்று தங்களது பொறுப்பை ஏற்றுக் கொண்டனர்

திரு ஜிதேந்திர சிங் திரு

ராம்நாத் கோவிந்த் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார்

திருமதி ரேணுகா சிங் சருத்தா திரு

பிரதாப் சந்திர சாரங்கி திரு

திருமதி தேபபுநீ சவுத்திரி ஆகியோருக்கும் குடியரசுத் தலைவர் திரு

பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிட்டுள்ள டிவிட்டர் பதிவில் தன்னுடைய அமைச்சரவையில் இளமை திறமை மற்றும் மிகுந்த அனுபவம் மிக்கவர்கள் அமைச்சர்களாக இடம்பெற்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இவர்களின் ஒத்துழைப்புடன் இந்தியாவின் வளர்ச்சிக்கு தாம் பாடுபடப்போவதாக அவர் அந்த பதிவில் தெரிவித்துள்ளார் இரண்டாவது முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பதவியேற்றுக்கொண்ட சில மணி துளிகளில் அபுதாபியில் உள்ள ஆட்நாக் கட்டிடத்தில் இந்திய தேசிய கொடி மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளின் கொடி பின்னணியில் ஐக்கிய அரபு நாடுகளின் இளவரசரும் திரு நரேந்திர மோடியும் கைக்குலுக்குவது போன்ற காட்சி ஒளிபரப்பப்பட்டது ஐக்கிய அரபு நாடுகளுக்காள இந்திய துதர் நவ்தீப் சூரி எமது அகில இந்திய வானொலி நிலைய செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கான உறவு வலுப்பெற்றுள்ளதாகவும் இதன் மூலம் இரு நாடுகளின் வளர்ச்சி மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூநினார் மக்களவை தேர்தலுக்குப்பின் நடந்து வரும் கலவரங்களை கட்டுப்படுத்தமாறு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அம்மாநில காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் கலவரங்களை தடுக்க தவறும் காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாக அங்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது இதளைக்கட்டுப்படுத்தும் விதத்தில் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று செல்வி மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார் சவுதி அரேபியாவிற்கும் ஈரான் நாட்டிற்கும் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலின் பின்னணியில் சவுதி அரேபிய அரசர் திரு சல்மாள் அரபு நாடுகளின் தலைவர்களின் அவசர கூட்டத்தை மெக்காவில் கூட்டியுள்ளார் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் சர்வதேச நாடுகள் ஈராளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சவுதி அரேபியா அமைதியை விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கல்ஃப் நாடுகளின் கூட்டுறவு அமைப்பில் பேசிய கவுதி அரேபிய அரசர் திரு சவ்மான் ஐக்கிய அரபு நாடுகளின் எண்ணொய் குழாய்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியும் நான்கு எண்ணொய் டாங்கர்களை அழித்ததையும் அடுத்து ஐக்கிய அரபு நாடுகளின் பாதகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது எனவே அதனை பாதுகாக்கும் வகையில் அரபு நாடுகள் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த தாக்குதல்களில் தாங்கள் ஈடுபடவில்லை என்று ஈரான் மறுத்துள்ளது நேற்று நடைபெற்ற கல்ஃப் நாடுகளின் கூட்டுறவு அமைப்புகளின் கூட்டத்தில் குவைத் பஹ்ரைன் நாட்டு தலைவர்களும் ஐக்கிய அரபு நாடுகள் ஓமன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்

தலைமை நீதிபதி திரு

மேலும் இந்த ஒதுக்கீட்டுக்கென இந்திய மருத்துவக் கவுன்சில் புதிததாக இடங்களை உருவாக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனா்

காஷ்மீரில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் அடையாளம் தெரியாத இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா மாவட்டத்தின் டேஞ்சர்போரா கிராமத்தில் பதுங்கியிருந்த தீவிரவாதிகளை பாதுகாப்புப்படையினர் பிடிக்க முற்பட்டபோது அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக்கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஏராளமான துப்பாக்கிகள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த சண்டையின்போது பாதுகாப்புப்படையினர் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன

முதலில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி இங்கிலாந்து அணியை பேட் செய்யுமாறு பணித்தது

இன்று நாட்டிங்ஹாமில் நடைபெறும் போட்டியில் பாகிஸ்தான் அணி மேற்கிந்திய தீவுகள் அணியை எதிர்த்து விளையாடுகிறது வரும் புதன்கிழமை இந்திய அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்த்து விளையாடுகிறது

சீனா இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கலப்பதக்கங்களுடன் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது

கலப்பு பிரிவில் இந்தியாவின் அஞ்சும் மட்கில் திவ்யான்ஷ் சிங் பன்வார் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் தங்கம் வென்றனர் மனு பாக்கர் மற்றும் சவ்ரப் சவுத்ரி பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றனர் ஏர்ரைஃபிள் பிரிவில் கலப்பு போட்டியில் அபூர்வி சண்டேலா தீபக் குமார் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது